ஏஎப்டி மைதானத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பொதுக் கூட்டத்தில்இ பிரதமர்இ தற்போது பங்கேற்று உள்ளார் இந்த கூட்டத்தில்இ கூட்டணி கட்சி தலைவர்கள்இ மாநில பிஜேபி வேட்பாளர்கள் மட்டுமின்றிஇ கூட்டணி கட்சி வேட்காளர்களும் பங்கேற்றுள்ளனர்

பிரதமர் திரு நரேந்திர மோடிஇ தமிழ்நாடுஇ கேரளா மற்றும் புதுச்சேரியில்இ இன்று ஒருநாள் சூறாவளி சுற்றுப் பயணம் மேற்கொண்டார் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதாவாகஇ அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டமன்றத் தொகுதியில்இ இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தஇ பொதுக் கூட்டத்தில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடிஇ ஐநா சபைக் கூட்டத்தில்இ தமிழில் பேச தனக்கு வாய்ப்புக் கிடைத்ததுஇ தமக்கு கிடைத்த பேறு என்றார் தமிழ் மொழியையும்இ தமிழ் கலாச்சாரத்தையும் பாதுகாக்க தமது அரசு விரும்புவதாகவும் அவர் குறிப்பிட்டார் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள்இ பெண்களுக்கு எதிரான மனபோக்கு கொண்டவை என்றுஇ பிரதமர் குற்றம் சாட்டினார்

முன்னதாகஇ கேரளாவில் பாலக்காடு பகுதியில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய பிரதமர்இ கடந்த சில ஆண்டுகளாகஇ கேரள அரசியலில் பெரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும்இ இந்த மாற்றத்திற்கு இளைஞர்களின் வேட்கைகளும்இ விருப்பங்களுமே காரணம் என்றும்இ கடந்த பல ஆண்டுகளாக கேரளா அரசியலில் மிக மோசமாக பராமரிக்கப்பட்ட ரகசியம் ஐக்கிய ஜனநாயக கூட்டணிக்கும்இ இடதுசாரி ஜனநாயக கூட்டணிக்கு இடையேயான ரகசிய ஒப்பந்தம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார்

நடவடிக்கையில் ஈடுபடும் அதேவேளையில் அவர்களை பின்தொடர்ந்து தேர்தல் செலவினப் பார்வையாளர்களும் இந்த பிரச்சாரங்களை கண்காணித்து வருகின்றனர் வேட்பாளருடன் செல்பவர்கள் மற்றும் வாக்கு சேகரிக்கும் போது வேட்பாளர்கள் செய்யும் செலவுகள் குறித்து அவர்கள் கண்காணிக்கின்றனர் வேட்பாளர்களுடன் வருபவர்களையும் வீடியோ படமெடுத்து பதிவு செய்து வருகின்றனர் இதன் காரணமாக ஆடம்பரமில்லா தேர்தல் பிரச்சாரமாக இந்த முறை வேட்பாளர்கள் தங்களது ஆதரவாளர்களுடன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்திராநகர் சட்டமன்றத் தொகுதியில்இ என்ஆர் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் திரு

டி ஆறுமுகம்இ இன்று கோரிமேடு பகுதியில் இந்திராநகர்இ காமராஜ் நகர் பகுதியில்இ ஒவ்வொரு தெருவாக சென்று வாக்காளர்களை அவர்கள் வீட்டில் சந்தித்து வாக்குகளை திரட்டினார்

வன்னியரசுஇ இன்று வானூர் தொகுதியை சேர்ந்த சிறுவைஇ பொம்மூர்இ இளையாண்டிப்பட்டுஇ ஐவேலிஇ பொன்னம்பாண்டிஇ கொரைக்கேணி ஆகிய பகுதிகளில் வாக்கு சேகரித்தார்

வெங்கய்ய நாயுடு விடம்இ அறிவியல் தொழில் ஆராய்ச்சிக் கவுன்சிலில் தலைமை இயக்குநர் டாக்டர் சேகர் சி மாண்டேஇ இன்று விளக்கினார்

இது குறித்துஇ அவர் வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில்இ புதுச்சேரியில் குறைந்து காணப்பட்ட கொரோனா தொற்றுஇ தற்போது மீண்டும் அதிகரிக்கத் தொடங்கி உள்ளதால்இ மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் எனஇ கேட்டுக்கொண்டுள்ளார்